நரேந்திரமோடி நாளை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார்

ஆயுஷ் பொருட்களின் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் ஆயுஷ் ஏற்றுமதி வளர்ச்சி குழு ஒன்றை அமைக்க மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகமும் ஆயுஷ் அமைச்சகமும் முடிவு செய்துள்ளன

இந்த ஆய்வு கூட்டத்தில் கலந்துகொண்டு பேசிய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு

பியூஷ் கோயல் பாராட்டு தெரிவித்துள்ளார் ஆயுஷ் துறையின் வளர்ச்சிக்காக இதுவரை மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் வாய்ப்புகள் குறித்தும் தடைகளை களைவது குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பான சாத்திய கூறுகள் குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் விளை பொருள்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை குறித்த

விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அமைச்சா் நம்பிக்கை தெரிவித்தார் வேளாண் விளை பொருட்களுக்கான சந்தை அமைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்தம் பரிசீலிக்கப்படும் என்றும் திரு நரேந்திர சிங் தோமர் கூறினார் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து பி ஜேபி ஆளும் மாநிலங்களின் அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பிளர்கள் மற்றும் கட்சி தலைவர்கள் மக்களிடையே கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு

நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார் உத்ரகாண்ட் மாநிலத்தில் அக்கட்சி தொண்டர்களின் கூட்டத்தில் கலந்துகொண்டு பேசிய அவர் சுட்டபேரவை தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களில் தொண்டர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில இணை பொறுப்பாளர் திருமதி ரேகா வா்மா வளர்ச்சி திட்டங்கள் மூலம் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண மத்திய அரசு முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக கூறினார் இதனிடையே திரு ஜேபி நட்டா அம்மாநில முதலமைச்சர் திரு திரிவேந்திர சிங் ராவத்தை சந்தித்து பேசினார்

இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நமது அரசியல் சாசனத்தை வடிவமைத்த அம்பேத்கர் ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சிக்காக ஆற்றிய பங்கு மகத்தானது என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு மற்றும் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அம்பேத்கர் கண்ட கனவினை நனவாக்க அனைவரும் பாடுபடுவது என இந்நாளில் உறுதியேற்போம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தீண்டாமை ஒழிய அரும்பாடுபட்டவர் என்றும் சமூகநீதி புரட்சியாளர் என்றும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி புகழாரம் சூட்டியுள்ளார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் மற்றும் பல்வேறு கட்சித் தலைவர்களும் அம்பேத்கருக்கு புகழஞ்சலி செலுத்தினர்

தமிழகத்தில் புயல் மற்றும் மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் உள்துறை இணைச் செயலர் திரு அஷுதோஷ் அக்னிஹோத்ரி தலைமையிலான இந்தக் குழுவினர் இரண்டு குழுக்களாக பிரிந்து சென்னை செங்கல்பட்டு திருவள்ளுர் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் பள்ளிக்கரணை மற்றும் செம்மஞ்சேரி பகுதிகளில் பாதிப்புகளை இக்குழுவினர் ஆய்வு செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதற்கிடையே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது மாநில அமைச்சர்கள் இப்பணியினை மேற்கொண்டு வருவதாகவும் தமிழக அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நோய் தடுப்புப் பணிகளை மேற்கொள்வதற்காக நடமாடும் மருத்துவக் குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் மழையினால் அதிகளவு பாதிப்புக்குள்ளான கடலூர் மாவட்டத்தில் நான்காவது நாளாக மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்நிலையில் மழழழழழழழ வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அரசு இயந்திரம் முழுமையாக களமிறங்கவில்லை என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் நிவாரணப் பணிகளுக்கு மத்திய அரசிடம் தமிழக அரசு உரிய நிதியினை வழங்க வலியுறுத்தினால் அதற்கு திமுக உறுதுணையாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மன்னார் வளைகுடா பகுதியில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதன் காரணமாக இன்றும் நாளையும் ராமநாதபுரம் தூத்துக்குடி சிவகங்கை விருதுநகர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழையும் இதர மாவட்டங்களுக்கு உட்பட்ட பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷ் பூடான் நாடுகளுக்கிடையே இறக்குமதி வரி இல்லாத பொருட்களை பரஸ்பரம் பரிமாறி கொள்ளும் வகையில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டுள்ளன

இது போன்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் பங்களாதேஷ் கையெழுத்திடுவது இதவே முதன்முறையாகும்

சிட்னியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது

மூன்றாவது மற்றும் இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது